ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது காஷ்மீர் தொடர்பாக சட்டங்களை இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார்

ஒருமைப்பாட்டை எட்ட முடியாது என்று திரு

தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி

ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக தீர்மானம் கொண்டு வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று உள்துறை அமைச்சர் திரு

ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்காக உயிர்த்தியாகம் செய்யவும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நரேந்திரமோடி அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் மேலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் முதலமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட ஒரு சட்டப்பேரவை செயல்படும் என்றும் குறிப்பிட்டார் முன்னதாக மாநிலங்களவையில் நேற்று ஜம்முகாஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மற்றும் ஜம்முகாஷ்மீரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவை நிறைவேறியது குறிப்பிடத்தக்கது ராகுல் இதனிடையே ஜம்மு காஷ்மீரை ஒருதலைப்பட்சமாக பிளவுபடுத்துவதன் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை எட்ட முடியாது என்று திரு

ட்விட்டரில் இன்று இதனை தெரிவித்த அவர் தேசம் என்பது மக்களால் உருவாக்கப்படுவது நிலப்பகுதிகளால் அல்ல என்றும் கூறியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரை பிரிப்பதன் மூலமும் அரசியல் சாசனத்திற்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை சிறைவைப்பதன் மூலமும் தேசிய ஒருமைப்பாடு ஏற்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான அதிகார துஷ்பிரயோகம் தேசிய பாதுகாப்பிற்கு கடும் அச்சுறுத்தலை விளைவிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் தமிழிசை வாய்ஸ் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு தமிழக பிஜேபி தலைவர் திருமதி

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் அம்மாநில மக்கள் பிறமாநிலங்களை போல கல்வி மருத்துவம் தொழில்வளர்ச்சியை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார்

இப்பிரச்சனை ஐநாவில் எதிரொலிக்கும் என்று காங்கிரஸ் கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் இது முழுக்க முழுக்க உள்நாட்டு விவகாரம் என்றும் கூறினார்

ராணுவ அதிகாரிகள் காவல்துறை தலைவர்கள் மூத்த துணை ராணுவப்படையினர் புலனாய்வு அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் உயர்மட்ட தயார் நிலையில் பாதுகாப்பு புலனாய்வு படைகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பும் அமைதியும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

ஜம்மு காஷ்மீர் பகுதி முழுவதும் ராணுவ படைகளின் முழு பாதுகாப்பு கட்டமைப்பின்கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது மாநிலங்களவை மாநிலங்களவையில் இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன

இந்நடவடிக்கை கூடுதல் நிதியை பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்று அக்கட்சி குற்றம் சாட்டியது

மத்திய அரசு கூடுதல் நிதியை ஆக்கிரமிப்பு செய்யவே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இதன் மூலம் குறையும் என்றும் அவர் எடுத்துரைத்தார்

இந்த குறிப்பு விதிமுறைகள் சட்டதிருத்தம் மிகவும் ஆபத்தானது காங்கிரஸ் கட்சியின் திரு

மதிமுக பொதுச்செயலர் திரு

கோ பேசுகையில் அணுமின்நிலையத்தில் பெருமளவு அணுக்கழிவுகள் கொட்டப்படுவதால் பெரும் ஆபத்தை அது விளைவிக்கும் என்றும் எனவே அந்த ஆலை மூடப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட கைத்தறி ஆடைகளை பொதுமக்கள் பெருமளவில் வாங்க வேண்டுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வானிலை விஜயன் வாய்ஸ் வடமேற்கு வங்ககடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்